இந்த மசோதாவிற்கு அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டுமென மத்திய சட்ட அமைச்சா் திரு ரவிசங்கா் பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளாா்

உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு வேலுமணி இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சா்களை சந்தித்து மனு அளித்தார்

வருமாறு விவசாயிகளை மின்துறை அமைச்சா் திரு தங்கமணி கேட்டுக் கொண்டுள்ளாா்

அமலுக்கு வரும் என கற்றுக்சூழல்துறை அமைச்சா் திரு கே சி கருப்பண்ணன் தெரிவித்குள்ளார்

வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்ட மசோதாவான முத்தலாக் மசோதா மக்களவையில் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மசோதா மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த மசோதா தொடா்பான அவசரச் சுட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சட்ட அமைச்சா திரு ரவிசங்கா் பிரசாத் இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கும் எதிரானது அல்ல என்றார் மாறாக மனித நேய அடிப்படையிலும் இஸ்லாமிய பெண்களுக்கு நீதி கிடைக்கச் செய்யும் வகையிலேயே கொண்டுவரப் பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இதனை அரசியல் கண்ணோட்டத்துடன் அணுகாமல் ஒருமித்த குரவில் நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டுமென்றும் திரு ரவிங்கள் பிரசாத் கேட்டுக் கொண்டாா் முன்னதாக பேசிய மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவர் திரு மல்லிகா்ஜூன கார்கே முத்தலாக் மசோதாவை நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினா்கள் அடங்கிய தேர்வுக் குழுவின் பரிசீலன்கு அனுப்ப வேண்டும் என்றார் இது ஒரு அரசியல் சாசன விவகாரம் என்பதால் அதன் மீது விரிவான ஆய்வு நடத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் திரிணமூல் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இதே கருத்தை வலியுறுத்தினர் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்வர் ராஜா முத்தலாக் மசோதா அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்றார் இந்த சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்கு ஆளாவோருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை என்பது நியாயமற்றது என்றும் கூறினார் மாநிலங்களவையில் காவிரி உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினா்களும் ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து கோரி தெலுங்கு தேசம் உறுப்பினா்களும் அவையின் மையப்பகுதிக்குச் சென்று முழக்கங்களை எழுப்பினர் கணினி கண்காணிப்பு பிரச்சினையை திரிணமூல் காங்கிரஸ் உறுப்பினா்கள் எழுப்பி முழக்கமிட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன பிரதமின் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டப் பிறகு உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக ஆளுந் திரு பள்வாரிலால் புரோஹித் தெரிவித்கள்ளார்

இறக்குமதி குறைந்துள்ளது என்றார் உலகமயமாக்கல் காரணமாக இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறை அபரிமிதமான வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் திரு பன்வாரிலால் புரோஹித் குறிப்பிட்டார்

தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி இன்று புதுதில்லியில் மத்திய நிதி அமைச்சா் திரு அருண்ஜேட்லியை சந்தித்து கஜ புயல் நிவாரணம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்கக் கோரி மனு அளித்தாா்

இந்த சந்திப்புகளின்போது மக்களவைத் துணைத்தலைவா் திரு தம்பிதுரை உடனிருந்தார் விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டுமென மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக அரசு விவசாயிகளின் நலனுக்கு எதிராக ஒருபோதும் செயல்படாது என்றார் கஜ புயல் பாதித்தப் பகுதிகளில் இன்னும் மூன்று நாட்களில் விவசாயத்திற்கு முழுமையாக மின்சாரம் வழங்கப்பட்டுவிடும் என்று குறிப்பிட்ட அவர் இப்பணியில் ஈடுபட்ட மின்வாரிய ஊழியர்களுக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மூலம் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை திட்டமிட்டபடி வரும் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கற்றுக்குழல் துறை அமைச்ச் திரு கே சி கருப்பண்ணன் தெரிவித்கள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற பிளாஸ்டிக் மாசு இல்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு கருத்தரங்டிகை அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார் பிளாஸ்டிக் தடையை அமவ்படுத்த ஏற்கனவே ஆறு மாதம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் இனி கூடுதல் அவகாசம் வழங்கப்படாது என்றார் எளினும் பேப்பர் டீ கப்புகளில் உள்ள பிளாஸ்டிக்கின் தடிமனை குறைத்து அவற்றுக்கு விலக்கு அளிப்பது பற்றி அரசு ஆவோசித்து வருவதாகவும் அவர் கூறினார் பிளாஸ்டிக்கிற்குப் பதிவாக மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயரும் என்றும் அமச்சர் தெரிவித்தார் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பிளாஸ்டிக் தவிா்ப்பு கண்காட்சியை அமைச்சர்கள் திரு கே சி கருப்பண்ணன் மற்றும் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் பார்வையிட்டு பயனாளிகளுக்கு துணி பை களை வழங்கி பிளாஸ்டிக் தவிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பை களுக்கு முழுமையாக தடை விதிக்கவேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது பிளாஸ்டிக் தடையை எதிா்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு எஸ் வைத்தியநாதன் திருமதி பி டி ஆஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு பிஸ்கட் உள்ளிட்டப் பொருட்கள் அடைக்கப்பட்ட பிளாஸ்டிக்கிற்கு விலக்கு அளித்திருப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தனர் எளினும் இது தொடர்பான மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவா் மற்றும் உறுப்பினா்களை தோ்ந்தெடுப்பதற்கான தேடுதல் குழுவினை அமைப்பதற்கான தேர்வுக்குழ கூட்டத்தில் தாம் பங்கேற்க இயலாது என எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

எனவே தேர்வுக்குழு கூட்டத்தில் தாம் பங்கேற்பது ஊழல் ஒழிப்பிற்கு எந்த வகையிலும் உதவாது என்பதால் நாளை நடைபெறவுள்ள தேர்வுக்குழுக் கூட்டத்தில் தாம் பங்கேற்கப் போவதில்லை என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் பின்தங்கிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய இரண்டாவது பட்டியலை நித்தி ஆயோக்தலைமைசெயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் வளர்ச்சிக்கான ஆறு முக்கிய அம்சங்களில் கடந்த ஜூன்மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் தரவரிசை இடம்பெற்றள்ளது தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் நாட்டிலேயே அதிக முன்னேற்றம் கண்ட மாவட்டமாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

சாத்தூர் காப்பிணி பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் எச் ஐ வி தொற்று பாதித்த ரத்தம் செலுத்தியது தொடர்பான சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது இது குறித்து தமிழக அரசு வரும் மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு நீதிபதிகள் திரு வைத்தியநாதன் திருமதி ஆஷா அடங்கிய அமா்வு இன்று உத்தரவிட்டது இதனிடையே எச் ஐ வி தொற்றுடன் கூடிய ரத்தம் செலுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உயரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை டீன் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார்

இந்த விவகாரத்தில் தவறு செய்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதை மாநில அரசு உறுதி செய்யவேண்டும் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் மாநில செயலாளா் திரு பாலகிருஷ்ணன் மதிமுக பொதுச்செயலளா் திரு வைகோ ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூள்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது மெல்போ்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்றைய ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழபின்றி எட்டு ரன் எடுத்துள்ளது ஹாரீஸ் ஐந்து ரன்னுடனும் பிஞ்ச் மூன்று ரன்னுடனும் களத்தில் உள்ளனர்

பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் வடகிழக்கு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களூரு ஜெய்ப்பூர் அணியையும் உத்தரபிரதேஷ் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன